தீர்வுனண முடியும் என்றும் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்திற்கு வாய்ப்பே இல்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார்

வேளாண் உற்பத்தியை பெருக்க விவசாயிகளும் வேளாண் விஞ்ஞாளிகளும் ஒருங்கிணைந்து செயல்படவேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வலியுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் சென்னையில் இருந்து புறப்படுகிறார்

நீட்டிக்கப்பட்டுள்ளது யுஎஸ் ஓபன் டென்னீஸ் போட்டிகள் இன்று நியுயார்க்கில் தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் களைவதற்கான முயற்சியில் இந்தியா தீவிர முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நீர் பாதுகாப்பு மேலாண்மை சூரியசக்தி மின்சாரம் மற்றும் தாவரங்கள் விலங்குகள் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் தமது அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திரமோடி கஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பல பிரச்சினைகள் இருந்து வருவதாகவும் அப்பிரச்சினைகள் இரு நாடுகளும் பேசி தீர்த்துக் கொள்ளும் பிரச்சினைகள்தான் என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் விவகாரம் தொடர்பான பிரதமர் திரு மோடி யின் கருத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் வரவேற்றுள்ளார் கஷ்மீர் விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினை என்றும் இதை இரு நாடுகளும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்

இந்த வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு வழங்கும் இணைப்புகளின் என்ணிக்கை கனிசமான அளவில் அதிகரிக்கும் என்றும் அழுத்தப்பட்ட எரிவாயுவை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை இருமடங்காகும் என்றும் அவர் கூறினார் மக்களுக்கு நியமான மற்றும் குறைந்த விலையில் சூற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் எரிவாயு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் வேளாண் உற்பத்தியைப் பெருக்க விவசாயிகளும் வேளாண் விஞ்ஞாளிகளும் ஒருங்கிணைந்து செயல்படவேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த இரண்டு நாள் பயிலரங்கை தொடங்கிவைத்து பேசிய அவர் விவசாயிகள் புதிய தொழில் நட்பங்களை பயன்படுத்தவேண்டும் என்று கூறினார் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண் ஆலோசனை எமயங்கள் அமைத்து தரவேண்டும் என்றும் வேளாண் விஞ்ஞாளிகளும் இதற்னன பங்களிப்பை வழங்கவேண்டும் என்று அவர் கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் இன்றும் இயல்பான சூழ்நிலையே நிலவியது எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நிகழவில்லை காஷ்மீர் பள்ளதாக்கில் பகல் நேரத்தில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் பெரும்பாலாள இடங்களில் தளர்த்தப்பட்டுள்ளது

தமிழ்நாட்டில் தொழில்தொடங்க வெளிநாட்டு தொழில்முனைவோர்களை ஈப்பதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து அமெிக்கா துபாய் ஆகிய நாடுகளுக்கு அரசமுறை பயணமாக நாளை மறுநாள் சென்னையிலிருந்து புறப்படுகிறார் முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவா்கள் மற்றும் மருத்துவப் பணியாளா்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார் பின்னர் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் லண்டன் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனையின் கிளை ஒள்ளற தமிழகத்தில் தொடங்குவது தொடர்பாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் முதலமைச்சர் கையெழுத்திடுகிறார் லண்டன் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் சூரியசக்தி காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிடும் முதலமைச்சர் இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசுகிறார் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நியுயாா்க் செல்லும் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் தொழில்முனைவோா் அமெிக்க தொழில் முனைவோா்களுடன் கலந்துரையாடுகிறாா் பின்னா் தபாய் செல்லும் முதலமைச்சா் தக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசின் தொழில் முனைவோா் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மூன்று நாடுகளில் இரண்டுவார காலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் மத்திய நிதி அமைச்சா் திரு ப சிதம்பரத்தின் சி பி ஐ காவல் மேலும் நான்கு நாட்கள் நீட்டித்து தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக சீபிஐ காவலில் வைத்து விளாிக்கப்பட்ட திரு சிதம்பரம் மீண்டும் இன்று பிற்பகல் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு அஜய் குமார் குஹர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் திரு சிதம்பரம் விசாரணையின்போது ஒத்துழைக்கவில்லை என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் எனவே அவரிடம் இன்னும் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருப்பதால் விசாரணை காவலை மேலும் ஐந்து நாட்கள் கூடுதலாக வழங்க வேண்டுமென்று சிபிஐ வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார்

முன்னதாக இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் திரு சிதம்பரத்தின் முன் ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்றது ஏற்களவே திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டுவிட்டதால் முன்ஜாமீன் மலு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி பானுமதி தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் குக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு பாதுகாப்பு விலக்கிக்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு பாதுகாப்பு நிறுவனங்களின் மறு ஆய்வுக்குப்பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மன்மோகன்சிய் குக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மிக உயர்ந்த பாதகாப்புகளில் ஒன்றான இசுட் பிளஸ் பாதகாப்பு மத்திய அயுதப்படை போலீசார் அல்லது மத்திய ரிசர்வ் காவல் படையினரால் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு மன்மோகன் சிங் குக்கு அரசின் இந்த முடிவு குறித்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பாதகாப்பு மறு ஆய்வு வழக்கமான நளடமுறைதான் எனவும் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரி தெரிவித்தார்

கிராமப்புறங்களுக்கு விரைவில் வைஃபை வசதி செய்துத்தர அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார்

இந்த போட்டியில் உலக தர வரிசையில் முதலிடத்தில் உள்ள நோவாக் ஜோக்கோவிச் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற ரோஜர் ஃபெடரர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் சா்பில் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் லியாண்டர் பெயஸ் ரோஹன் போட்பண்ணா டிவிக்ச் சரண் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர்